தீவிரமடைந்துள்ளது

கட்சிகளின் தேர்தல் ஒலிபரப்புக்கான நேரம் இன்று குலுக்கல் முறையில் முடிவு செய்யப்பட்டகு முதுபெரும் தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் இன்று சென்னையில் காலமானார்

வெற்றி இலக்கை சென்னை அணி நிர்ணயித்துள்ளது

தேனி தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து இன்று வாக்கு சேகரித்த அவர் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த பெருமை அஇஅதிமுகவையே சேரும் என்று குறிப்பிட்டார் விழுப்புரம் நாடாளுமன்றத் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளருக்கு ஆதாவு திரட்டிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கான இந்த தேர்தல் வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போதுதான் தரித போக்குவரத்து சாலைகள் போடப்பட்டதாகவும் பொறியியல் கலை மருத்துவ கல்லூரிகள் விழுப்புரத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இந்திய அரசியலில் ஒரு திருப்புமுனை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார்

கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட மத்திய அமைச்சரும் பிஜேபி வேட்பாளருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் மத்தியில் திரு நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்குள்ளார் கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தாம் செய்தவற்றை அவர் பட்டயலிட்டார் தமிழகத்தில் நீட் தேர்வு வேண்டாம் என்பதே அஇஅதிமுகவின் நிலைப்பாடு என்றும் அதற்காக கட்சி தொடர்ந்து போராடும் என்றும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விதிமுறைகளை மீறும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தில் பேசுவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாகவும் அதுகறித்து சம்பந்தப்பட்ட பேச்சாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது குறித்து ஆணையத்திற்கு எந்த புகாரும் வரவில்லை என்றார்

மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் அகில இந்திய வானொலி மற்றும் பொதிகை தொலைக்காட்சி மூலம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் சார்பில் பேசுவதற்கான நேர ஒதுக்கீடு இன்று காலை குலுக்கல் முறையில் முடிவு செய்யப்பட்டது சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் தமிழ்நாடு தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சென்னை தொலைக்காட்சி அகில இந்திய வானொலி நிலைய அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

தமிழகத்தில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து முதன்மை அலைவரிசைகளிலும் எப் எம் ரெயின்போவிலும் தேர்தல் ஒலிபரப்பு இடம்பெறும் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது திருப்பூர் மக்களவைத் தொகுதி

தற்போது திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளராகப் பொறுட்பு வகிக்கிறார்

தொழிலாளர் வாக்கு வங்கியும் கூட்டணிக் கட்சியான திமுகவிள் ஆகாவும் இவருக்குக் கைகொடுக்கும்

இப்பகுதியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி நாளை தொடங்குகிறது அரியலூர் மாவட்டம் தத்தனூர் தனியார் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி விஜயலட்சுமி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் உள்ளிட்டோர் இன்று ஆய்வு செய்தனர்

இம்முகாமில் பங்கேற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது முதுபெரும் தமிழறிஞர் திரு சிலம்பொலி செல்லப்பன் இன்று சென்னையில் காலமானார்

நாமக்கல் மாவட்டம் சிவிலியாம்பாளையத்தைச் சேர்ந்த அவர் உலகத்தமிழ் மாநாட்டு உதவி அலுவல் தமிழ் வளர்ச்சி இயக்குநர் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் சிலம்பொலி பெருங்கதை ஆராய்ச்சி சங்க இலக்கிய தேன் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்

இவரது இறுதிச்சடங்குகள் அவரது சொந்த ஊரான சிவிலியம்பாளையத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சிலம்பொலியாரின் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் அதிநவீன தொழில்நுட்ப சோதனையை இந்தியா நிகழ்த்தி இருப்பது வான்வெளி மூலமாக வரும் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்காகத்தான் என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சதீஷ்ரெட்டி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மிஷன் சக்தி திட்டம் இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்புத் திறனை உலகிற்கு காட்டியிருப்பதாக தெரிவித்தார் அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட பிற நாடுகள் மட்டுமே செயற்கைக்கோளை தாக்கும் தொழில்நுட்பத்தை பெற்றிருந்ததாகவும் தற்போது இந்தியாவும் அந்த வரிசையில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் பிற நாடுகளின் செயற்கைக்கோள்களை கண்காணிக்கும் பணியை உலகளவில் பல்வேறு விண்வெளி ஆய்வு மையங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் சோதனை மேற்கொள்ளும் முன் அதற்கான அனுமதியை இந்தியா பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ரெட்டி கூறினார்

சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது

ஐதராபாத் அணியை எதிர் கொள்கிறது